என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா்

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வியாளா்கள் கூட்டாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளனா் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதா என்பது

முன்னதாக சிறு குறு தொழில்துறையினர் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் சுய உவிக் குழுவினருடன் முதலமைச்சா் ஆலோசனை நடத்தினாா் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சா் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்

நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதாள் தமிழக அரசின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளாா் ஈரோடு மாவட்டம் நஞ்சகவுண்டம்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அரசியல் காரணங்களுக்காக இந்த தேர்வு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது தரதிருஷ்டவசமானது என்றும் அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர் மாணவா்கள் மற்றும் இளைஞா்களின் எதிா்கால கனவுகளை சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர் மாணவா்களின் பாதுகாப்பை உறுதி செய்து இந்த தேர்வுகளை மத்திய அரசு வெற்றிகரமாக நடத்தும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேசிய மாணவா்படையினா் இணையதளம் வாயிலான பயிற்சிக்கு உதவிடும் கைபேசி செயலியை பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் இன்று அறிமுகப்படுத்தினாா்

இந்த நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படையினருடன் திரு ராஜ்நாத்சிங் கலந்துரையாடியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் கேவை வரிக் குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிா்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது தமிழகத்தின் சார்பில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் இதில் பங்கேற்றார் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சுட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்த வழக்கின் விசாரணையை கூடுதல் நீதிபதிகளைக் கொண்ட அமா்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அம்பு உத்தரவிட்டுள்ளது இதுதொடா்பான வழக்குகளை விசாரித்த நீதிபதி திரு அருண்மிஸ்ரா தலைமையிலான அமா்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் இருப்பினும் இதேபோன்ற மற்றொரு வழக்கில் ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அமா்வு இத்தகைய உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பு அளித்திருந்தது இதன் காரணமாக இந்த வழக்கு கூடுதல் அமா்வுக்கு பரிந்துரைக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் சென்னை கோயம்பேடு சந்தையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

இதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகளுடனும் திரு ஒ பள்ளீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ ஆர் லஷ்மணளின் மறைவுக்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் புகைப் பிடிப்பதற்கு தடை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீா்ப்புகளை வழங்கியவர் ஏ ஆர் லஷ்மணன் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் துணை முதலமைச்ச் திரு ஓ பன்னீாசெல்வம் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனா் மருத்துவா் ச ராமதாசு உள்ளிட்ட தலைவா்கள் பலர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் தேசிய பணியாள் தேர்வு முகமை குறித்த விவரங்களை முழுமையாக தெரிவிக்கும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இது தொடா்பாக செய்திப்பிரிவு இயக்குநர் திரு பழனிளாமி யுடன் ஊடகவியலாளா் சியாம்ளா பங்கேற்றுள்ள நோ்காணல் நிகழ்ச்சி இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகிறது சென்னை அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலததில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும்

தென்கடலோர மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இன்றும் நாளையும் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்